ஜப்பானிய வெளியுறவு அமைச்சரும் பாதுகாப்பு அமைச்சரும் இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்தனர்

இன்று உத்தரபிரதேச மாநிலம் கான்பூரில் சர்வதேச மாநாடு ஒன்றில் உரையாற்றிய அவர் அறிவின் புதுப்புது வடிவங்களால் நாட்டிற்கு பொருளாதார வல்லமை கிடைத்திருப்பதுடன் விளிம்புநிலை மக்களின் வாழ்வும் மேம்பட்டு இருப்பதாக கூறினார் தொடர்ந்து கான்பூர் சத்ரபதி சாகுஜி மகராஜ் பல்கலைக்கழகத்தில் பழைய மாணவர் சங்கத்தின் கூட்டத்திலும் குடியரசு தலைவர் கலந்து கொண்டார் அவர் இப்பல்கலைக் கழகத்தின் பழைய மாணவர்களில் ஒருவர் என்பதும் குறிப்பிடதக்கது மோடி வெளியுறவு மற்றும் இந்தியா ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சகங்களுக்கு இடையிலான பேச்சு வார்த்தையின் தொடக்கக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இந்தியா வந்துள்ள ஜப்பானிய வெளியுறவு அமைச்சர் திரு டோஷிமிட்சு மாட்டேகி பாதுகாப்பு அமைச்சர் திரு டாரோ கோனோ ஆகியோர் இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்தனர்

இடையிலான உறவுகளுக்கு இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கையில் முக்கிய இடம் இருப்பதாக தெரிவித்த அவர் அடுத்த மாதம் இருதரப்பு உச்சி மாநாட்டிற்காக இந்தியா வரவிருக்கும் ஜப்பானிய பிரதமர் திரு ஷின்ஜோ ஆபேயை வரவேற்க தாம் காத்திருப்பதாக கூறினார் ஜவடேகர் உலகப் பொருளாதார எதிர்காற்றால் இந்திய பொருளாதாரத்தில் ஏற்படும் சவால்களை அரசு திறம்பட்ட முறையில் நிர்வகித்து வருவதாகவும் அரசின் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களால் நாட்டில் ஒட்டு மொத்த முன்னேற்றம் ஏற்பட்டு இருப்பதாகவும் மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறி உள்ளார்

அதிக வேலை வாய்ப்பு மற்றும் சாதகமான சமூக தாக்கத்துடன் கூடிய புதுமையான பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்கும் சிறந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது நிறுவப்பட்டுள்ளது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வர்த்தக ரீதியில் எந்த அளவு வெற்றி பெறுகின்றன என்பது மட்டுமின்றி நாட்டின் சவால்களுக்கு எவ்வளவு புதுமையான தீர்வுகளை வழங்குகின்றன என்பதையும் கருத்தில் கொண்டு விருது குழு முடிவு எடுக்கும் என்று மத்திய தொழில் வர்த்தக துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

இதற்கிடையே முன்னாள் முதலமைச்சரும் மூத்த பிஜேபி தலைவருமான திரு தேவேந்திர பட்நவீஸ் இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தற்காலிக சபாநாயகரின் நியமனமும் சட்டமன்றத்தின் கூட்டத்தொடரும் சட்டம் மற்றும் அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என்றார்

வாக்குப் பதிவு நடைபெற்ற பகுதிகளில் வன்முறை எதுவும் நிகழ்ந்ததாக தகவல் இல்லை

நாராயணசாமி சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ள புதுச்சேரி முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி இன்று மருத்துவமனைப் படுக்கையில் இருந்தபடியே காணொளிக் காட்சி மூலம் ஜிஎஸ்டி பற்றிய கருத்தரங்கு ஒன்றில் பங்கேற்றார் கேரள நிதியமைச்சர் திரு தாமஸ் ஐசக் தலைமையில் நடைபெற்ற இந்த வீடியோ கருத்தரங்கில் மத்தியபிரதேசம் சட்டீஸ்கர் டெல்லி பஞ்சாப் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களும் பங்கேற்றன ஜிஎஸ்டி வருவாயில் மாநில அரசுகளுக்கான பங்கை மத்திய அரசு உடனுக்குடன் வழங்க வேண்டியதன் அவசியம் குறித்து இக்கருத்தரங்கில் விவாதிக்கப்பட்டது புதுச்சேரி முதலமைச்சர் மாநில ஜிஎஸ்டி ஆணையருடன் இதில் பங்கேற்று புதுச்சேரியின் நிதி உரிமைகளை வலியுறுத்தியதாக புதுச்சேரியில் முதலமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழிற்சங்கம் புதுச்சேரியில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் தீபாவளி பரிசுக் கூப்பன் வழங்கும் வாக்குறுதியை நிறைவேற்ற அரசு தவறினால் திரளான போராட்டம் நடத்தப்படும் என அனைத்து தொழிற்சங்க அமைப்புகள் கூறி உள்ளன

ஐஎன்டியூசி என்ஆர்டியூசி எல்எல்எப் உள்ளிட்ட தொழிற்சங்க அமைப்புகளின் பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர்

இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தைப் போல புதுவையிலும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசுத் தொகையுடன் பரிசுத் தொகுப்பு வழங்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனக் கோரினார் நெட்டப்பாக்கம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் விபல்குமார் தற்கொலை வழக்கை காவல் துறை விசாரிப்பதில் நம்பிக்கை இல்லை என்றும் பணியில் உள்ள நீதிபதி ஒருவரைக் கொண்டு இதை விசாரிக்க வேண்டும் என்றும் திரு அன்பழகன் வலியுறுத்தினார் கோரிக்கை நெட்டப்பாக்கம் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் விபல் குமார் தற்கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டுமெனக் கோரி இன்று பல்வேறு சமூக அமைப்புகளின் கூட்டு ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மக்கள் உரிமைக் கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அம்பேத்கார் தொண்டர் படை உள்ளிட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் காவல்துறை ஆய்வாளர் கலைச்செல்வனை இடைநீக்கம் செய்து தற்கொலையை தாண்டியதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டுமென்றும் இவர்கள் வலியுறுத்தினர் புதுவை மழை புதுச்சேரியில் நேற்று இரவு முதல் இடைவிடாது பெய்த மழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது கடந்த ஒருவாரமாகவே இரவு நேரத்தில் மழை பெய்து வந்த போதிலும் இன்று பகலிலும் மழை பெய்ததால் தாழ்வான இடங்களில் மழை நீர் தேங்கி பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது

இன்று சனிக்கிழமை பல பள்ளிகளுக்கு விடுமுறை என்றாலும் கல்லூரிகள் செயல்பட்டதால் மாணவர்கள் கல்லூரிகளை சென்றடைய சிரமத்திற்கு ஆளாயினர் மழை காரணமாக புதுவையில் உள்ள ஏரிகளும் வேகமாக நிரம்பி வருகின்றன

நாளை லட்சத் தீவு பகுதியில் உருவாக வாய்ப்புள்ள காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகத்திற்கு பாதிப்பு இல்லை என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறி உள்ளது